திருநரேந்திரமோடிகாணொளிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைக்கிறார்

யுனெஸ்கோஉலகபாரம்பரியநகரங்களின் பட்டியலில் இடம் பெற்றுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்று மும்பை அணியைஎதிர்கொள்கிறது

இனிவிரிவானசெய்திகள் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தினமாநாட்டைபிரதமர் திருநரேந்திரமோடிகாணொளிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைக்கிறார் குடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் நிறைவுரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தின இணையதளத்தைவெளியுறவுத்துறை இணையமைச்சர் திருமுரளிதரன் தொடங்கிவைக்கிறார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பங்களிப்பு என்றதலைப்பில் இந்தமாநாடுநடைபெறவுள்ளது விநாடிவினாநிகழ்ச்சியில் பெற்றிபெற்றவெளிநாடுவாழ் இந்தியர்கள் குறித்தவிவரங்கள் அறிவிக்கப்படவுள்ளது

சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களது ஆற்றலையயன்படுத்தினால் ழு மட்டுமேதீவிரவாதஅச்சுறுத்தல் மற்றம் வன்முறையைஒழிக்க முடியும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

புதியவேளாண் சுட்டங்கள் விவகாரங்கள் தொடர்பாகவிவசாயசங்கபிரதிநிதிகளுடன் உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா பேச்சுநடத்தினார் எனினும் இதில் முடிவு ஏதம் எட்டப்படவில்லை

வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறைஅமைச்சர் திருமுகமத் ஹனீப் ஆத்மருடன் உரையாடினார்

இன்னும் சிலவாரங்களில் சிலதடுப்பூசிஉற்பத்திநிறுவனங்களுக்குஉரிமம் கிடைக்கவாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் மற்றநாடுகளில் கோவிட் தொற்றுஅதிகரித்துவரும் நிலையில் கடந்தசெப்டம்பர் உலகின் மாதமத்தியிலிருந்து இந்தியாவில் தொடர்ந்துபாதிப்பு எண்ணிக்கைகுறைந்துவருவதாகமத்தியககாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ்பூஷன் குறிப்பிட்டார் ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கைகள் தொடர்பாக இந்தியா நரர்வே இடையேயான இருதரப்பு ஆலோசனைகள் நடைபெற்றது காணொளிகாட்சிவாயிலாகநடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்தியதரப்பில் வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் திருபிரகாஷ் குப்தாதலைமையிலான குழு பங்கேற்றது

இதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் அகில இந்தியவானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் அகில இந்தியவானொலிநிலையங்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி அகில இந்தியவானொலியின் இணையதளம் மற்றும் யூ டியூப் ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் இடம் பெறும் வகையில் மக்கள் தங்களதுகருத்துக்களைநமோசெயலிமற்றும் மைகௌ இணையதளம் வாயிலாகதெரிவிக்கலாம் தமிழ்நாடுமற்றும் புதச்சேரியில் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களைபார்வையிட்டுசேதவிவரங்களைமதிப்பீடுசெய்தளட்டுபேர் கொண்டமத்திய நேற்று குழு தங்களதுஆய்வைநிறைவு செய்தது

இதற்கிடையேநேற்றுகடலூர் மாவட்டத்தில் முதலனமச்சர் திருளடப்பாடிபழனிசாமிபாதிக்கப்பட்டவேளாண் நிலங்கள் சாலைகளைபார்வையிட்டுஆய்வு மற்றும் செய்தார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பின்னர் பாதிக்கப்பட்டகட்டமைப்புகளைமறுசீரமைப்பு செய்வதற்கும் மக்களுக்குநிவாரணம் அளிப்பதற்கும் தேவையாளஉதவிகள் குறித்துமத்தியகுழுவிடம் விளக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தாா்

இதற்கிடையநாகை திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டபகுதிகளைமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி இன்றுபார்வையிடுகிறார் நாகைமாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டபயிர்களுக்குஉரியநிவாரணம் வழங்கப்படும் என்றுகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக தரங்கம்பாடிவட்டம் நல்லாடைகிராமத்தில் மழைநீரில் மூழ்கியுள்ளநெற்பயிர்களைஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திரு எஸ் பிவேலுமணியுடன் சென்றுஅவர் பார்வையிட்டார்

அங்குஅவர்கள் பயோ டெக் நிறுவனங்களுக்குசென்றுகோவிட் தடுப்பூசிமருந்துஉற்பத்திதொடர்பானபணிகளைபார்வையிடஉள்ளனர் பின்னர் அவர்கள் மற்றநகரங்களுக்கும் செல்லஉள்ளனர் இதற்கானஏற்பாடுகளைதெலங்கானாமாநிலதலைமைசெயலாளர் திருசோமேஷ்குமார் ஆய்வு செய்தார் வெளியுறவு அமைச்சகம் சார்பில் இப்பயணத்திற்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது வடகிழக்குமாநிலங்களில் விமானபோக்குவரத்துகட்டமைப்பு வளர்ச்சிக்காகமத்திய அரசுபல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்துவருவதாக இந்தியவிமானபோக்குவரத்துஆணையவடகிழக்குபிரிவு மண்டல இயக்குநர் திருகரேஷ் தெரிவித்துள்ளார்

சிறந்தவிளையாட்டு சமூகத்தைஉருவாக்கதொழில் வர்த்தகம் மற்றும் பெரும் நிறுவனங்கள் அரசுடன் இணைந்துசெயல்படவேண்டும் என்றுதெரிவித்தாா்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் சென்னைஅணி இன்று மும்பை அணியைஎதிர்கொள்கிறது நேற்றுநடைபெற்றபெங்களுரு ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணிகளுக்கு இடையேயானஆட்டம் டிராவில் முடிவடைந்தது